நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி இயக்கம் மனிதநேயக் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது என்றும் ஆபத்து வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களுக்கே இந்த இயக்கத்தில் முன்னுரிமை அளிக்கப் படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா வைரசுக்கு எதிராக தடுப்பூசி உருவாக்கி உள்ள விஞ்ஞானிகளைப் பிரதமர் பாராட்டினார்

இந்தியத் தடுப்பூசிகளின் செயல்திறனை நன்கு உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகே விஞ்ஞானிகள் ஒப்புகல் அளித்திருப்பதால் மக்கள் இதுபற்றிய வதந்திகள் மற்றும் பொய்ப் பிரச்சாரங்களுக்கு செவிமடுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தடுப்பூசியை இருமுறை போட்டுக்கொள்வது அவசியம் என்று பிரதமர் கூறினார்

தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கைவிட்டுவிடக் கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொரோனா வைரசுக்கு எதிரான இந்தியாவின் போர் தன்னம்பிக்கை மற்றும் சுயசார்பை அடிப்படையாகக் கொண்டது என்றும் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எதிர்கொண்ட விதத்தை தற்போது உலகமே ஒப்புக்கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் பட்ட துன்பம் அளப்பரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு

புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று எல்லப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கொரோனா வைரசுக்கு தடுப்பு ஊசி போடும் திட்டத்தைத் தொடக்கி வைத்தார் முதலில் திரு முனுசாமி என்ற மருத்துவ பணியாளருக்கு தடுப்பூசி போடப்பட்டது முதலமைச்சர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட அரசு தயாராக இருப்பதாகக் கூறினார்

முனுசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் முதல் கட்டத்திலேயே தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் வாய்ப்பை அரசியல் தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்களுக்கு வழங்க அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டுமென வேண்டுகோள் விடுத்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் முதலில் அரசியல் தலைவர்களுக்கே தடுப்பூசி போடப்படுவது போல இந்தியாவிலும் அரசியல் தலைவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டால்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்று அவர் கூறியுள்ளார்

காரைக்காலில் இன்று முதல் கட்ட கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தொடக்கிவைத்தார்

காரைக்காலில் அண்மையில் பெய்த கன மழையால் அன்னவாசல் மேலகாசாகுடி அம்பகரத்தூர் திருமலைராயன்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை புதுச்சேரி வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா மற்றும் வேளாண்துறை அதிகாரிகள் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர்

இதர மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது